கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தொற்றுநோய் தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

புவனேஸ்வரில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது

நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார்

சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் வேகமாக முன்னேறிவரும் இந்தியாவிந்கு வருமாறு உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் இந்தியாவின் வரலாறு மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ளிட்ட கலாச்சாரங்களையும் அறிந்துகொள்ளலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமாபோஸா வரும் ஜனவரி மாதம் புதுதில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துகொள்ள ஒப்புதல் அளித்ததுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி தென்னாப்பிரிக்க கேப்டவுனில் சற்று ஓய்வெடுத்தபின் தில்லி புறப்பட்டார்

பேசியஅவர் தேர்தல்களை நியாயமாகவும் வெளிப்படைக் பதவியேற்றபின் தன்மையுடனும் நடத்துவதே தமது முக்கிய பொறுப்பாகும் என்றார் தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் இண்டியன் ஏர்லைன்ஸ் தலைமை இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு உயர் பதவிகளை வகித்தவர் இவர் அடுத்தஆண்டு நடைபெறவுள்ள பொதுதேர்தல் திரு அரோராவின் தலைமையில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது

ராம்நாத் கோவிந்த் தலைமை தேர்தல் ஆணையராக திரு

தெலுங்கானாவில் பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்காரி உத்திரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு குலாம் நபி ஆஸாத் திரு ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு தெலங்கானாவின் பல்வேறு இடங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ராஜஸ்தானில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திருமதி ஸ்மிருதி இராணி திரு

கட்சியின் திரு

பைலட் உள்ளிட்டோர் ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகின்றனர்

ரிஸர்வ் வங்கி ஆளுநர் திரு

கூட்டத்தை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி புதுதில்லியிலிருந்து காணொலிகாட்சிமூலம் தொடங்கிவைக்க உள்ளார்

சுமித்ராடமகாஜன் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் சென்னையில் இன்று ஆளுநர் திரு

காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள பின்னர் தலியார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற திருமதி சுமித்ரா மகாஜன் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கினார்

வெங்கைய நாயுடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார் விமான நிலையத்தில் அவரை மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் உள்ளிட்டோர் வரவேற்றனர் விஜயபாஸ்கர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களில் உள்ளிட்ட பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி

நாகை நிவாரணம் நாகை மாவட்டத்தில் கஜா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்களை மின் பதிவேற்றம் செய்யும் பணிகள் இன்னும் ஒரிரு நாட்களில் முடிக்கப்பட்டு நிவாரண தொகைகள் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் திரு

மணியன் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டத்தில் இப்பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு

உதயகுமார் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு

அன்பழகன் வேளாண்துறை செயலர் திரு ககன் தீப்சிங்பேடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் பின்னர் மாவட்டத்தில் புயலால் உயிரிழந்த கால்நடைகளுக்கான நிவாரண உதவித்தொகையை மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு

உதயகுமார் நாகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசியஅவர் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் கால்நடைகளை இழந்தவர்களுக்கு உரிய நிவாரண உதவிகளை அரசு வழங்கி வருவதாக கூறினார் கால்நடை துறை மூலம் கணக்கெடுப்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் கீழ்வேலூர் திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்று அமைச்சர் நிவாரண உதவிகளை வழங்க உள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச்செய்தியில் மாற்றுத் திறனாளிகள் சமுதாயத்தில் பிறருக்கு இணையாக அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ்வில் ஏற்றம்பெற தமிழகஅரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்

மணிகண்டன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார்

வாய்ஸ் நீலகிரி மாவட்டத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின்கீழ் கொய்மலர் சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது

அண்ணாமலை தெரிவித்துள்ளார்